இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற விவகாரங்கள் ரசாயணம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் அனந்த் குமார் உடல்நலக்குறைவால் பெங்களுருவில் இன்று அதிகாலை காலமானார்

புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் லண்டன் மற்றும் நியூயார்க்கில் சிகிச்சை பெற்று வந்தார்

காலமான அனந்த் குமாருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் அவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இளம் வயதில் பொது வாழ்வில் தம்மை ஈடுபடுத்திக்கொண்ட அனந்த் குமார் அவரது பணிகளுக்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் பிஜேபியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டார் என்றும் தொகுதி மக்கள் அவரை எப்போது வேண்டுமானலும் சந்திக்கும் நிலை இருந்தது என்றும் டுவிட்டரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் சத்திஷ்கர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

நக்சல் ஆதிக்கம் அதிகமாக உள்ள எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த தொகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை பாதுகாப்புப்படை இந்திய திபெத் எல்லைப்பாதுகாப்புப் படை ஹெலிகாப்டர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா தெலுங்காளா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா ஆகிய மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

மற்ற எட்டு தொகுதிகளில் காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளையும் கங்கை நதி மீதான நீாவழிப் போக்குவரத்திற்கான முனையம் ஒன்றையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

எரிபொருள் சிக்கனம் ஏற்படுவதோடு காற்று மாசும் குறையும் பபத்பூர் விமான நிலைய நெடுஞ்சாலை வாரணாசியை இணைப்பதுடன் ஜான்பூர் சுல்தான்பூர் மற்றும் லக்னேவிற்கும் இணைப்பை ஏற்படுத்தும் கங்கை நதியில் அமைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முணையத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்பணிக்கிறாார் உலக வங்கியின் உதவியுடன் கங்கையில்மேற்கொள்ளப்படும் நான்கு உள்நாட்டு நீர்வழி முணையங்களில் இது முதலாவதாகும்

சந்திரப்பூர் அருகே பாம்னியில் நடைபெற்ற பொதுக் கூட்டம் ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர்

சந்திரப்பூர் மாவட்டம் தடாலியில் அமைக்கப்படவுள்ள சிப்பெட் நிறுவனத்திற்கும் திரு நிதின்கட்கரி அடிக்கல் நாட்டினார்

போர்களும் அழிவுகளும் ஏற்படாத வகையில் உலக சுமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து பாடுபட இந்திய உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் பொது சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ஹரியானாவில் குடியிருப்பை இழந்த மக்கள் தொடர்பாக அவர் அன்றைய தினம் அகில இந்திய வானொலியில் உரையாற்றினார் இதை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் உள்ள அகில இந்திய வானொலி அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

ராஜஸ்தான் சுட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல்கட்ட பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர்

புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பிரதிநித்துவப்படுத்தும் வகையில் பிஜேபியின் வேட்பாளர் பட்டியல் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார்

பங்களாதேஷிலுள்ள ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கு பங்களாதேஷின் நடவடிக்கைகளே காரணம் என்று மியான்மர் கூறியுள்ளது யங்கூனில் செய்தியாளர்களிடம் பேசிய மியான்மின் சமூக நலத்துறை அமைச்சர் திரு வின் மிபாட் அயே முதல் கட்டமாக அதிகளை திருப்பி அனுப்ப இன்னும் நான்கு நாட்களே உள்ளது என்றார்

இதனிடையே மியான்மருக்கு ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான சூழல் தற்போது இல்லை என்று ஐநா மற்றம் சர்வதேச நாடுகளின் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் மியான்மரில் கடந்த ஆகஸ்டு மாதம் ரானுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுமார் ஏழு லட்சம் ரோஹிங்கியா இன மக்கள் அண்டை நாடான பங்களாதேஷில் தஞ்சம் அடைந்தனர் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு அந்நாட்டின் நாடாளமன்ற தலைவர் கரு ஜெயசூர்யா அதிருப்தி தெரிவித்துள்ளார் அதிபர் திரு மைத்திரி பால சிறிசேனாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மக்களால் தேர்ந்த்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரத்தையும் உரிமைகளையும் பறித்து விட்டதாக குற்றம்சாட்டியுள்ளார்